கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களின் சொத்துக்களை எளிதில் ஆவணப்படுத்தும் வசதியை நோக்கமாக கொண்ட ஸ்வாமித்வா திட்டத்தின் விரிவான வழிகாட்டுதலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இந்தியமருத்துவக் கவுன்சில் சீனாவில் உள்ளஒருநிறுவனத்திடமிருந்துநேரடியாககொள்முதல் செய்யமுயற்சிமேற்கொண்டதாகவும் ஆனால் கொள்முதலுக்கானவிவையில் சிலபிரச்சினைகள் இருந்ததால் எந்தவிதமுன்பணமும் இன்றிஅந்தநிறுவனத்தின் இந்தியவிநியோகஸ்தரிடம் வாங்க தீர்மானிக்கப்பட்டதாககூறியுள்ளது ஆனால் இந்தகொள்முதலுக்குமருத்துவக் எந்ததொகையும் செலுத்தவில்லைஎன்பதைமீண்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் விதிமுறைகள் சியாகபின்பற்றப்பட்டதால் அரசுக்குடுரு ரூபாய் கூட இழப்பு ஏற்படவில்லைஎன்றும் அரசுதெளிவுபடுத்தியுள்ளது

இதனிடையே புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு

சிலர் பயம் காரணமாக உரிய பரிசோதனைகளையும் சிகிச்சைகளையும் உரிய நேரத்தில் பெறாமல் தவிர்ப்பதாகவும் இது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் திரு லாவ் அகர்வால் குறிப்பிட்டார்

சி

இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய உள்துறை இணைச் செயலாளர் திருமதி

ஊரடங்கு காலத்தில் உருளைக்கிழங்கு வெங்காயம் மற்றும் தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கட்டுக்குள் இருந்து வருவதாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களால் தினமும் ஒன்றரை கோடி மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்படுவதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது பால் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் ஊரடங்கிற்கு முன்பு எந்த அளவில் இருந்ததோ அதே அளவில் பாதிப்பு இன்றி தொடர்வதாகவும் குறிப்பிடப்பட்டது

தொற்றுநோய்களின் போது உறுதுணையாக செயல்படும் நடவடிக்கைகளில் விமானப்படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது செயல்பாடுகளின்போது அரசு வழங்கியுள்ள விமானப்படை தனது வழிகாட்டுதல்கள் மற்றும் சமூக விலகல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளைப் பின்பற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடிகூறியுள்ளாா் மாநிலமுதலமைச்சர்களுடன் நேற்றுகாணொலிகாட்சிவாயிலாகஆலோசனைநடத்தியபோது உள்ளமக்கள் இதனைதெரிவித்தஅவர் மற்றநாடுகளில் தொகையுடன் ஒப்பிடும் போதுநோய்த்தொற்றின் பரப்பளவு குறைவாகவேஉள்ளதுஎன்றுகூறியுள்ளார்

கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களின் சொத்துக்களை எளிதில் ஆவணப்படுத்தும் வசதியை நோக்கமாக கொண்ட ஸ்வாமித்வா இட்டத்தின் விரிவான வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது தில்லியில் இதை மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் இ கிராம் ஸ்வராஜ் யோஜனா இணையதளம் மற்றும் மொபைல் செயலி தொடர்பான நிலையான இயக்க முறை எனப்படும் எஸ்ஓபி யையும் அமைச்சர் வெளியிட்டார் இந்த இரண்டையும் கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிமுகம் செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கிராமப்புறங்களில் திட்டமிடல் மற்றும் வருவாய் நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கும் சொத்துரிமை குறித்த தெளிவை உறுதி செய்வதற்கும் ஸ்வாதிமிகால உதவும் என்றார் சொத்து தொடர்பான மோதல்களைத் தீர்ப்பதற்கும் உதவும் என்று கூறிய அவர் கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டுத் இட்டங்களை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தவும் உதவும் என்றார்

அந்த மாகாணத்தில் இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பி வருகிறது தொழில் நிறுவனங்களில் பணிகள் மீண்டும் தொடங்கி பணிகள் நடைபெறுவதாகவும் பெரும்பாலான தொழிலாளர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பு உள்ளதாகவும் அந்த மாகாணத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்